நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களின் கூட்டுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினா் அரசியல் அமைப்புச் சட்டம் கருத்து சுதந்திரத்தை வழங்கி இருப்பது போலவே சட்டத்தையும் விதிகளையும் பின்பற்றவும் அறிவுறுத்துகிறது என்று அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் நாட்டின் குடியரசு தினத்தன்று விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் போது தேசியக்னொடி அவமதிக்கப்பட்டது தரதிருஷ்டவசமானது என்று குடியரசுத் தலைவர் கூறினார் மத்திய அரசால் இயற்றப்பட்டுள்ள புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறை சீர்திருத்தங்கள் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான சிறு விவசாயிகள் பயனடைய தொடங்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

குடியரசுத் தலைவரின் ஹிந்தி மொழி உரையை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆங்கிலத்தில் வாசித்தார்

இதனிடையே நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகள் கமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அரசியல் கட்சித் தலைவா்களின் ஆதரவை கோருவதற்காக நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழழப்பு விடுத்துள்ளது மாநிலங்களவையில் உள்ள அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின வளமான எதிர்காலத்திற்கு அடுத்த பத்தாண்டுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டுமென்று நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் உறுப்பினர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் நான்கு ஐந்து முறை மினி பட்ஜெட் என்று கருதக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த ஆண்டு வெளியிட்டதாக கூறினார் அனைத்து ஜனநாயக வழிமுறைகளையும் பின்பற்றி மக்களின் என்ணங்களை பூர்த்தி செய்வதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் என்று தான் நம்புவதாக பிரதமர் தெரிவித்தார்

தொழிலக உற்பத்தி மற்றும் கட்டுமானத் துறையில் ஒப்பந்த அடிப்படையிலாள சேவைகள் கோவிட் பாதிப்புக்குள்ளானதாகவும் இதிலிருந்து உறுதியான நடவடிக்கைகள் பெருந்தொற்றால் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த முறையில் பலனளிக்கக்கூடிய மற்றும் பாதிப்புகளுக்கு தீர்வு கானும் வகையிலும் நிதிக் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் மருத்துவத்துறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் மையமாக செயல்பட்டு வளர்ச்சிக்கு உந்துகோலாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டின் மருத்துவம் மற்றும் மருந்து பொருட்கள் சந்தை விரிவடைந்திருப்பதாகவும் ஆய்வறிக்கை கூறுகிறது நுகர்வோர் விளை குறியிட்டு என் அடிப்படையிலான பன வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விநியோக கட்டமைப்பில் உள்ள இடர்பாடுகளை களைந்துள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

முன்னதாக மக்களவையில் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் அங்காடி மற்றும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் தருண் ஷோகோய் மோதிலால் ஓரா ஜஸ்வன் சிங் அகமது படேல் உள்ளிட்ட பலருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

இதனையடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் நாடு முழுவதும் மெய்நிகர் பல்கலைக்கழகங்களை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய விரைவில் மேற்கொள்ளும் என்று மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் அரசு தெரிவித்துள்ளார் திரு ரமேஷ் பொக்ரியால் தலைமயில் நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கம் குறித்த ஆய்வுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இத்தகைய மெய்நிகர் பல்கலைக் கழங்கங்கள் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார் தேசிய கல்வி கொள்கை அமலாக்க பனிகளை விரைவுபடுத்துவதை சம்பந்த்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தாய்மொழியில் நடத்தப்படும் உயர்கல்வியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப கல்வி முறையின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் உரையை புறக்கனித்த எதிர்கட்சிகளின் செயலுக்கு மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசுங்கர் பிரசாத் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்கட்சிகளின் இத்தகைய செயல் துருதஷ்டவசமானது என்று கூறினார் அரசியல் அமைப்பின் தலைவராக விளங்கும் குடியரகத் தலைவர் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவரது உரைக்கு மதிப்பளிக்கும் வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று திரு ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார் லடாக்கில் அறிவியல் தொழில் நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் லடாக் யூளியள் பிரதேச நிர்வாகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி குழுமம் இடையே ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இதன்மூலம் உயிரி ஆதார பயன்பாடு பணப்பயிர் மற்றும் இயற்கை வளங்களின் பயன்பாடு ஆகிய துறைகளில் மேம்பாட்டிற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது

பஞ்சாப் மற்றும் பரோடா அணிகளுக்கு இளடயே இரண்டாவது அரையிறுதி போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது